தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரக அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டே செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்

வேண்டும் என ஐநா சபையை இந்தியா வலியுறுத்தியுள்ளது இணையதளக் குற்றங்கள் நாட்டிற்கும்

என பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

தோட்டத் தொழில் பிரச்னைகளுக்குத் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு உறுதியளித்துள்ளார் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக விளையாடும் இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது

பிரதுர் ஆற்றும் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்புகிறது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 பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பாகும்

இந்நிகழ்ச்சியில் வெங்கடேஷ் பத்திரிகையாளர்கள் திரு முத்த திரு ஜெகந்நாதன் பொருளாதார வல்லுநர் திருமதி கௌரி ராமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்கின்றனர் மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டனி அரசு கடந்த நான்கு ஆண்டுகளாக சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சியைக் கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிலாஸ்பூர் தன்பாத் உள்ளிட்ட பல்வேறு மக்களவைத் தொகுதிகளுக்கான பிஜேபியின் வாக்குச்சாவடி நிலை அளவிலான செயல் வீரர்களிடையே காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு மீது மக்கள் முழு நம்பிக்கை வைத்துள்ளதால்தான் சில கடினமான முடிவுகளையும் அரசால் மேற்கொள்ள முடிந்தது என்றார் பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்குப் பிறகு கட்டுமானத் துறையில் கருப்புப்பண புழக்கம் ஒழிக்கப்பட்டிருப்பதுடன் சொத்துக்களின் விலையும் குறைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடுத்தர வர்க்கத்தினர் செலுத்தும் வருமான வரிக்கு பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டதன் காரணமாக சேமிப்பு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் மக்களை திசை திருப்புவதற்காக அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி பொய்ப் பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அக்கட்சிக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்திற்கு முடிவுகட்ட சர்வதேச பயங்கரவாதம் தொடர்பான விரிவான உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என ஐநா சபையை இந்தியா வலியுறுத்தியுள்ளது நியூயார்க்கில் ஐநா பொதுச் சபைக் கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ்

அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதலில் ஈடுபட்ட ஒசாமா பின் வேடன் பாகிஸ்தானில் பதங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்ட நிலையில் மும்பை தாக்குதலில் ஈடுபட்ட ஹபீஸ் சையத் உள்ளிட்ட குற்றவாளிகள் பாகிஸ்தானில் சுதந்திரமாக நடமாடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தீவிரவாதிகளின் பெயரில் பாகிஸ்தானில் அஞ்சல்தலை வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய திருமதி குஷ்மா ஸ்வராஜ் அப்பாவி மக்களின் உயிரைப் பறிக்கும் தீவிரவாதிகளை பாகிஸ்தான் அரசு தியாகிகளாக சித்திரிப்பதாகவும் தெரிவித்தார் பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்தவே இந்தியா எப்போதும் விரும்புவதாகவும் அவர் கூறினார் இணையதளக் குற்றங்கள் தேசப் பாதுகாப்புக்கு மட்டுமன்றி தனிமனித பாதுகாப்புக்கும் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் வேலூர் விஐடி நிகர்நிலைப் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் எதிர்காலத்தில் போர் என்பது எல்லைப் பகுதிகளில் மட்டுமின்றி இணையதள வாயிலாகவும் நடக்க வாய்ப்புள்ளது என்றார் எனவே மாணவர்கள் தங்களது அறிவியல் திறமையைப் பயன்படுத்தி இணையக் குற்றங்களை சமாளிக்க முயற்சிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பெரும்பாலான மாணவர்கள் வேலைக்குச் செல்வதைவிட சொந்த தொழில் தொடங்குவதையே விரும்புவதாகக் கூறிய அவர் இதுபோன்ற மாணவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஊக்குவித்து வருவதாகவும் தெரிவித்தார் தாராளமயமாக்கல் காரணமாக இந்தியாவில் தொழில்வளம் அதிகரித்து வருவதாகவும் திருமதி நீர்மவா சீதாராமன் குறிப்பிட்டார் தேயிலை காஃபி ரப்பர் உள்ளிட்ட தோட்டப் பயிர்கள் துறையினர் எதிர்கொண்டு வரும் பிரச்னைகளுக்குத் தீர்வு காண மத்திய வர்த்தகத் துறை சார்பில் உயர் அதிகாரி ஒருவர் விரைவில் நியமிக்கப்படுவார் என இத்துறையின் அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடைபெற்ற தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் தோட்டப்பயிர்கள் துறை தற்போது நெருக்கடியான சூழ்நிலையில் உள்ளதாகக் கூறினார் இந்தப் பிரச்னைகளை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகள் குறித்து நிதியமைச்சகத்திடம் எடுத்துரைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டில் பேசிய உபாசி அமைப்பின் தலவர் திரு டி ஜெபராமன் காஃபி ரப்பர் போன்றவற்றுக்கு வழங்கப்படும் மத்திய நிதி உதவியை தேயிலைப் பயிருக்கும் வழங்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார் சென்னை மாநகரம் இந்தியாவின் மருத்துவத் தலைநகரமாகத் திகழ்கிறது என ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை தொழில் வர்த்தக சனபயின் நிறுவன தின விழாவில் பேசிய அவர் மென்பொருள் வன்பொருள் துறைகளிலும் தமிழகம் முன்னணியில் உள்ளது என்றார் தமிழகத்தில் வாகன உற்பத்தி வெகுவாக அதிகரித்து வருவதை குட்டிக்காட்டிய ஆளுநர்

தமிழகத்தில் மூன்று பெரிய துறைமுகங்கள் நான்கு பெரிய விமாள நிலையங்கள் மற்றும் சாலை ரயில்வே கட்டமைப்புகளும் போதுமான அளவுக்கு உள்ளதை ஆளுநர் கட்டிக்காட்டினார் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தையடுத்த பட்டிக்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள பரதக்கலை அருங்காட்சியகம் மற்றும் பரதர் இளங்கோ கலாச்சார மையத்தினை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் வாழும் திரு மற்றும் கலை அமைப்பின் தலைவர் திரு ரவிசங்கர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு பாண்டியராஜன் கலை பண்பாடு மொழி ஆகியவை மனிதனுடைய அடிப்படை அடையாளங்கள் என்றார் பரத நாட்டியத்திலிருந்து பரத விருத்தியம் என்ற புதுயுக வடிவை உலகத்திற்கு தந்தவர் பரத நாட்டியக் கலைஞர் பத்மா சுப்பிரமணியன் என்று குறிப்பிட்ட அமைச்சர் பரத நாட்டியத்திற்கு கோவில் கட்ட தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் தெரிவித்தார் மத்திய அரசின் முன்னோடித் திட்டங்களில் ஒன்றான இந்திர தனுஷ் எனப்படும் தடுப்பூசி திட்டம் ஈரோடு மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்படுகிறது

இதற்கு முன்பு சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீத போனஸும் ஒன்று புள்ளி ஆறு ஏழு சதவீத கருணைத் தொகையும் வழங்கப்பட்டது மேலும் கடந்த ஆண்டு வரை போனஸ் பெறுவதற்கு அடிப்படை ஊதியம் ஏழாயிரம் ரூபாயாக உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இருவரிச்செய்திகள் ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் விவகாரத்தில் இந்தியப் பொருளாதாரம் பாதிப்படையக் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இன்று குஜராத் மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமுல் நிறுவனத்தின் அதிநவீன சாக்லேட் தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

விளையாட்டுச்செய்திகள் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஷிகர் தவான் இந்தப் போட்டியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் மயாங் அகர்வால் மற்றும் முகமது சிராஜ் ஆகியோர் அணியில் இடம் பெற்றுள்ளனர்